அடிலைடில் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான முதலாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் மோசமான துவக்கத்துடன் இந்தியா திணறுகிறது

இக்கூட்டத்தில் காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு எதிராக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமியால் முன்மொழியப்படும் தீர்மானத்தின்மீது திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் கருத்து தெரிவிக்க உள்ளனர் பின்னர் குரல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்படும் என தெரிகிறது

எடப்பாடி கே

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொடி விற்பனை மூலம் திரட்டப்படும் நிதி முப்படை வீரர்களின் குடும்ப நல்வாழ்விற்காகவும் உடல் உறுப்புகளை இழந்த வீரர்களின் மறுவாழ்விற்காகவும் பயன்படுத்தப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார் எனவே நம் தாய்திருநாட்டை இரவுபகல் பாராது காத்து வரும் படை வீரர்களின் நலனுக்காக தமிழக மக்கள் தத்தம் நாட்டுப்பற்றையும் ஈகை குணத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் தாராளமாக நிதி வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கோரியுள்ளார் ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு படைகளை வலுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு

புதுதில்லியில் இன்று துணை பாதுகாப்பு படையினருக்கு விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் நவீன பாதுகாப்பு உபகரணங்கள் இப்படைகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்

இதுதொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி எம்

இதையொட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களவை தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அன்னாரது சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள்

காஞ்சிபுரம் ்ரயில்வே சாலையில் உள்ள அவரது திருவுருச்சிலைக்கு அஇஅதிமுக திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள்

பன்வாரிலால் புரோஹித் சென்னையில் நாளை மறுநாள் மகாகாவி சுப்பிரமணிய பாரதியாரின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் பாரதி திருவிழாவை துவக்கி வைக்கிறார்

தியாகிகளின் சிறப்பை எடுத்துரைக்கும் ஒலி ஒளி காட்சிகளும் இடம்பெறுகின்றன நெல் ஜெயராமன் வாய்ஸ் இயற்கை விவசாயி நெல் ஜெயராமன் உடல் நலக்குறைவு காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் இன்று அதிகாலை காலமானார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக புற்று நோயால் அவதிப்பட்ட இவர் சிகிச்சை பலனின்றி இன்று மரணமடைந்தார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் விவசாயிகளிடையே பாரம்பரிய நெல் ரகங்களை பிரபலப்படுத்தி அதன் உற்பத்தியை ஊக்கப்படுத்திய ஜெயராமனின் மறைவு தமிழகத்திற்கும் வேளாண்மை துறைக்கும் ஒரு பேரிழப்பு என்று கூறியிருக்கிறார் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்திய திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் நெல் விவசாயத்தில் இயற்கை அடிப்படையில் மறுமலர்ச்சி ஊட்டியவர் நெல் ஜெயராமன் என்று புகழாரம் சூட்டினார்

தலைவர் திரு

வாசன் பா

நிறுவனர் தலைவர் டாக்டர்

நாகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கஜா புயலுக்கும் மூளைக் காய்ச்சலுக்கும் சம்மந்தம் இல்லை என்று குறிப்பிட்டார்

சாண்ட் நிறுவனங்களை கண்டறிந்து தடுத்து நிறுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மாநில மணல் லாரி உரிமையாளர் சம்மேளன தலைவர் செல்ல ராசாமணி கேட்டுக்கொண்டுள்ளார் நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி ஆற்று படுகைகளில் அனுமதியின்றி மணல் அள்ளுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்

ஜம்புகேஷ்வரர் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி திருக்கோவிலில் முதற்கட்டமாக பரிவார மூர்த்திகளுக்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதையொட்டி யாக சாலை பூஜைகள் நாளை தொடங்குகின்றன

முன்னதாக டாஸ் வென்று இந்தியா பேட் செய்ய முடிவு செய்தது ஆட்டத்துவக்கத்திலேயே கே